இந்தியா சைப்ரஸ் நாடுகளுக்கிடையே பண பரிமாற்றம் தொடர்பான புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல் சுறறறச்சூழல் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் ஆகியவை தொடர்பாக இரண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன

உருவெடுத்துள்ளது

ஒரே பயண அட்டையின் மூலம் நாடுமுழுவதும் வெவ்வேறு போக்குவரத்து வசதிகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று நீத்தி ஆயோக் தெரிவித்துள்ளது

ஜென்மாஸ்டமி இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா சைப்ரஸ் நாடுகளுக்கிடையே பண பரிமாற்றம் தொடர்பான புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல் சுற்றுச்சூழல் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் ஆகியவை தொடர்பாக இரண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன

இரு தலைவர்களின் சந்திப்பை தொடர்ந்து இருநாட்டுக் குழுக்கள் விரிவான பேச்சுக்கள் நடத்தின அதைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னா் திரு ராம்நாத் கோவிந்த் சைபிரஸ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் சிறப்புக் கூட்டத்தில் உரையாற்றினார் இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சுகாதாரம் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த வாய்ப்புக்கள் இருப்பதாகவும் குடியரசுத்தலைவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் வணிக நடைமுறைகளை ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் கூறினார் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சுகாதார வசதிகளை விரைந்து கொண்டு வருவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் எடுத்து வருவதாக மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்

அண்மையில் கொண்டுவரப்பட்டுள்ள பிரதமரின் மக்கள் ஆரோக்கியத் திட்டம் நாட்டின் நாற்பது சதவீத மக்களுக்கு மருத்துவ சேவையை உறுதி செய்யும் என்றும் பத்து கோடி குடும்பங்களுக்கு மேல் இத்திட்டத்தால் பயன்பெறுவர் என்றும் திரு நட்டா தெரிவித்தார் ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு குடும்பமும் மருத்துவ காப்புறுதி பெறுவதற்கு இந்தத் திட்டம் வகை செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒரு லட்சத்து ஜம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சுகாதார மையங்கள் நாடெங்கிலும் அமைக்கப்பட்டு அடிப்படை மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசின் ஆயுஷ்மாள் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு தமது அமைச்சகம் முழுவீச்சில் செயவ்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜேபி நட்டா தெரிவித்தார்

ஒரே பயண அட்டையின் மூலம் நாடுமுழுவதும் வெவ்வேறு போக்குவரத்து வசதிகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று நித்தி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி திரு அமிதாப்காந்த் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று எதிர்கால போக்குவரத்து குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து கட்டமைப்பு உதவி புரியும் என்றும் குறிப்பிட்டார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சாலை போக்குவரத்து மட்டும் நான்கு சதவீத பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்தப் போக்குவரத்துறை பெரும்பாலும் பெட்ரோலிய எரிபொருளை சார்ந்துள்ளதாக குறிப்பிட்டார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தரமான போக்குவரத்து வசதிகளை கொண்டு வருவதிலும் போக்குவரத்து சார்ந்த திட்டமிடல் போக்குவரத்தை கணினி மயமாக்குவது போன்றவற்றிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார்

வாக்கு ஒப்புகைச்சீட்டு எந்திரத்துடன் கூடிய கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாங்க இந்த நிதி அவசியம் என்று ஆணையம் அண்மையில் அளித்த அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது

ஜென்மாஸ்டமி இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது

இந்நாளைபொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கிருஷ்ணர் ராதை உள்ளிட்ட தெய்வங்களின் வேடமணிந்த கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலம் நடைபெற்றது ஜென்மாஷ்டமியையொட்டி குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்திய பள்ளிகளில் தூய்மையும் தப்புரவும் இப்போது வெகுவாக அதிகரித்துள்ளது என்று ஐ

அறிக்கை தெரிவிக்கிறது

வின் உலக ககாதார நிறுவனம் குழந்தைகள் நல நிதியம் ஆகியவற்றின் சார்பில் நடத்தப்பட்ட கூட்டு கண்காணிப்பு திட்டத்தில் இது கண்டறியப்பட்டுள்ளதாக அதன் அறிக்கை கூறுகிறது

அறிக்கை கூறுகிறது

அண்டை மாநிலமான கேரளாவில் எலிக்காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதை தடுப்பதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்ககைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி சில்பா பிரபாகர் சதிஷ் கூறியிருக்கிறார்

இதற்கான ஏற்பாடுகளை அந்நாட்டின் நான்கு மாகாணங்களிலும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது அண்மையில் பிரதமர் தேர்தலில் வெற்றிபெற்ற இம்ரான்கான் தலைமையிலான பாகிஸ்தான் தெஹ்ரீக் ஈ இன்சாப் கட்சியின் சார்பில் திரு ஆரீப் ஆல்வியும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் சார்பில் திரு சௌத்ரி ஆசனும் களத்தில் உள்ளனர்

மகளிர் பிரிவில் செரினா வில்லியம்ஸ் ஸ்லோவேன் ஸ்டீபன்ஸ் அனஸ்தேஷியா சேவாஸ்தோவா கேரலினா ப்ளீஸ்கோவா ஆகியோா் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா்